வேளாண் துறை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்க முக்கிய திருப்புமுனை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஏஎப்டிக்கு சொந்தமான நிலத்தை ஜிப்மர் மருத்துவமனைக்கு விற்க துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அனுமதி அளித்துள்ளார்

மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் துறை மசோதாக்கள் இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுக்கப்பட்டு எதிர்கட்சி உறுப்பினர்களின் பலத்த நிறைவேற்றப்பட்டன விவசாயத் துறையில் சீர்திருத்தங்களை எதிர்ப்புக்கு இடையே கொண்டு வரும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய தமிழக எம்பிக்கள் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த சட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நலன் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் விளை நிலங்களை பெரு நிறுவனங்கள் கைப்பற்றி விவசாயிகள் விவசாயக் கூலிகளாக மாற்றப்படுவர் என்றும் எச்சரித்தனர் விவசாயிகளால் தங்கள் விளைப் பொருட்களுக்கு விலை நிர்ணயிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு பெரு வர்த்தக நிறுவனங்கள் விலையை தீர்மானிக்கும் என்றும் அவர்கள் கூறினர் ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்களின் விளைப் பொருட்களை அவர்கள் விரும்பியவர்களுக்கு விற்க முடியும் என்றும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் விதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஒருபகுதியாக விவசாயிகள் மற்றும் மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னரே இச்சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் மாநிலங்களவையில் கூறினார் வேளாண் விளைப் பொருட்கள் சந்தை குழுக்களின் செயல்பாடுகள் வெளிப்படையாக இல்லை என்பதாலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவது தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார் வேளாண் விளைப் பொருட்களை வாங்குபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவே இந்த மசோதாக்கள் வழிவகுக்கும் என்றும் எவ்வித அனுமதியோ அல்லது சேமிப்பு வரம்போ இன்றி விவசாயிகள் தங்கள் விளைப் பொருட்களை விற்க முடியும் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் திமுக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த மசோதாக்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்தனர் ஒரு கட்டத்தில் மசோதாக்களுக்கு வாக்கெடுப்பு நடத்த விடாமல் எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன இம்மசோதாக்களை நாடாளுமன்ற தேர்வுகுழு உறுப்பினர்களிடம் அனுப்பி வைக்க வேண்டும் என்று திமுக திரிணாமூல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் இருஅவைகளிலும் வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் வேளாண் துறை வரலாற்றில் இது வரலாற்று சிறப்பு மிக்க முக்கிய திருப்புமுனை என்று குறிப்பிட்டுள்ளார் இச்சட்டங்கள் மூலம் வேளாண் துறை முழுமையாக மாற்றம் தரும் என்றும் கோடிக்கணக்கான விவசாயிகள் அதிகாரம் பெறுவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைப் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் இடைத்தரகர்கள் பிடியில் சிக்கி தவித்தனர் என்றும் நாடாளுமன்றத்தில் இம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து விவசாயிகள் இதுபோன்ற இன்னல்களில் இருந்து விடுபடுவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் விளைப் பொருட்களுக்கு இதுநாள் வரை வழங்கப்பட்டு வந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கும் திட்டம் தொடரும் என்றும் வேளாண் குடிமக்களின் சிறந்த வாழ்க்கை முறையை உறுதி செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இயன்ற அனைத்தையும் செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மாநிங்களவை இந்த சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போது அமளியில் சடுபட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் மீது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிப்பரப்பு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகரும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார் இதனிடையே மாநிலங்களவையில் வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட விதம் குறித்து அவையை நடத்திய துணை தலைவர் திரு ஹரிவன்ஷ் நாராயண் சிங் கிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன் மொழிந்துள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அகமது பட்டேல் இந்த மசோதாக்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றார்

மூடப்பட்டுள்ள இந்த மில்லின் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய பண பலன்களை வழங்க இந்த நிலத்தை விற்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக நீடித்து வந்த நிலையில் துணை நிலை ஆளுநர் ஒப்புதலை அளித்துள்ளார் இதே போல் கொரோனா நிவாரண பணிகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் கோப்புக்கும் அவர் அனுமதி அளித்துள்ளார்

முதியோர் ஏதேனும் நோய் தொற்றுக்கு ஆளானால் அவர்கள் உடனடியாக உரிய சிகிச்சை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார்

நரேந்திர மோடி புதுடெல்லியில் இருந்து வரும் புதன் கிழமை காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார் மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அவர் கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார்

பயனாளர்களின் பதிவு பயிற்சி வழங்கும் நிறுவனத்தின் அங்கீகாரம் பயிற்சி தொடர்பான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடுகள் உள்ளிட்ட விவரங்களை இந்த இணையதளம் மூலம் அறிந்து கொள்ள முடியும்

கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாயக்கழிவு ஆலை அமைப்பதற்கான பணிகளை பொதுமக்களின் எதிர்ப்புகளையும் மீறி முழு வீச்சில் தொடங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் காவிரி பாசனப்பகுதியை கழிவுநீர் தொட்டியாக்கும் முயற்சி கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் வடகிழக்கு வங்க கடல் மற்றும் அதமை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்ழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதனிடையே கேரளாவில் இடுக்கி கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வுத் துறை எச்சரித்துள்ளது

வேளாண் துறை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்க முக்கிய திருப்புமுனை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஏஎப்டிக்கு சொந்தமான நிலத்தை ஜிப்மர் மருத்துவமனைக்கு விற்க துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அனுமதி அளித்துள்ளார்